விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

பிரதமர் திரு

வீடு திரும்பியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சமூக விலகல் மட்டுமே இத்தருணத்தில் சமுதாயத்திற்கு நாம் ஆற்றும் நன்றியாக இருக்கும் என்று அவர் கூறினார்

இம்மாவட்டத்தில் இதுவரை யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று கூறிய அவர் வைரஸ் பாதிப்பு கண்டறியும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார்

முன்னதாக சென்னை ராயபுரத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பசுமை பண்ணை காய்கறி கடைகளில் காய்கறி தொகுப்பினை பொதுமக்களுக்கு அமைச்சர் இன்று வழங்கினார் மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நோய்க்கட்டுப்படுத்துதல் திட்டமான கண்டெய்ன்மென்ட் திட்டம் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

யாருக்காவது நோய்த்தொற்று கண்டறியப்பட்டால் அந்த நபரின் தொடர்பிலிருந்த பிறரையும் கண்டறிந்து தனிமைப்படுத்துதல் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமக்கு நேரம் கிட்டும்போதெல்லாம் வாரத்திற்கு ஒருமுறை அல்லது இருமுறை யோக நித்ரா பயிற்சியை தாம் மேற்கொள்வதாக கூறினார் யோக நித்ரா பயிற்சி ஒட்டுமொத்த உடல்நலத்தை பேணி காப்பதாகவும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை இலகுவாக வைத்திருக்க உதவுவதாகவும் எடுத்துரைத்தார் இதுதொடர்பான வீடியோ பதிவை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பிரதமர் இன்று வெளியிட்டார்

சதானந்த கவுடா வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக அனைத்து பொதுத்தறை நிறுவனங்களுக்கும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்நோய் பாதிப்பை தடுக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும் அளவிலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

வருவாய்துறை நேற்று வெளியிட்டிருந்த அறிவிக்கையில் இந்திய அஞ்சல் தலை சட்டத்தின்கீழ்தான் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்ததாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த திருத்தங்கள் பங்கு சந்தை தொடர்பான அஞ்சல் தலை சம்பந்தப்பட்டவை என்று கூறியுள்ள அமைச்சகம் நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக இருந்த அஞ்சல் தலை சட்டநடவடிக்கைகள் தற்போது ஜீலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளது

அரசின் கண்டெய்ன்மென்ட் திட்டத்தின்கீழ் சுகாதார பணியாளர்கள் வீடுவீடாக சென்று காய்ச்சல் இருமல் சளியால் பாதிக்கப்ப்டவர்களின் தகவல்களை திரட்டி தேவையின் அடிப்படையில் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்றார்

கொரோனா நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் நோய்த்தடுப்பு துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் திரு